பிரதமர் திரு நரேந்திரமோடி இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக பூட்டான் சென்றடைந்தார்

கஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதியில் தொலைத் தொடர்பு சேவைகள் படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது

கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசமுறைப் பயணமாக இன்று பூட்டான் சென்றடைந்தார்

பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடனும் பேச்சு நடத்துகிறார்

இருநாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐ நா பாதுகாப்புக் குழுக் கூட்டத்தில் ஜம்மு கஷ்மீர் விவாகரம் குறிதது பாகிஸ்தானுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்பதை அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டுள்ளன டான் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் ஐ நா பாதுகாப்புக் குழுவில் பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு தெரிவித்தபோதிலும் இதர நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நான்கு நாடுகளும் இப்பிரச்சினையை இரு நாடுகளும் தீர்க்க வேண்டுமென்று கருத்து தெரிவித்ததாகவும் அந்த பத்திரிகை கூறியுள்ளது மற்றொரு பத்திரிகையான நியுஸ் இள்டர்நேஷனல் கஷ்மீர் பிரச்சினைக்கு சர்வதேச ஆதரவை பாகிஸ்தான் கோரியபோதிலும் உரிய ஆதரவு கிடைக்கவில்லை என்று செய்தி வெளியிட்டுள்ளது சீனாவின் வேண்டுகோளை ஏற்று ஐ நா பாதுகாப்புக் குழுக் கூட்டத்தில் ஜம்மு கஷமீர் பிரச்சினை குறிதது நேற்று விவாதிக்கப்பட்டது இதில் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளும் பத்து நிரந்தர உறுப்பினர் அல்வாத நாடுகளும் பங்கேற்றன இதில் சீனா மட்டுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தது இந்த கூட்டத்தில் ஜம்மு கஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் சிறந்த நிர்வாகத்திற்காகவும் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதனை இந்தியா வரவேற்றுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்று தலைமைச் செயலாளர் திரு சுப்பிரமணியன் கூறியுள்ளார் நேற்று ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு அலுவலகங்கள் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் பள்ளிகள் நாளை மறுநாள் முதல் பகுதி வாரியாக செயல்படதொடங்கும் என்றும் அவர் கூறினார் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் நோக்கிலேயே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

ஜம்மு கஷ்மீர் பிரச்சினையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நிலைப்பாட்டினைத்தான் அஇஅதிமுக தற்போது வெளிப்படுத்தி இருப்பதாக மாநில அமைச்ச் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த ஒரு மாநிலத்துக்கும் தனிக் சுட்டம் தேவையில்லை என்று மறைந்த முதலமைச்சர் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டினார்

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைபா நாயுடு

உயர்நிலைக்குழு ஒன்றும் குடியரசுத் துணைத்தலைவருடன் பயணம் மேற்கொள்கிறது நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இப்பயணத்தை இந்த அவர் மேற்கொள்ளவுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் களமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார்

திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலர்

இதனிடையே கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதற்கான நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்

விவசாயிகள் நீரினை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா்

டெல்டா பாசனப் பகுதிகளுக்கு இன்றைக்கு கல்லனையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அதாவது கூவிரியிலிருந்து ஆயிரம் கன அடி வெண்ணாறிலிருந்து ஆயிரம் கள அடி

கொள்ளிடத்தில் ஆயிரம் கள அடி என இன்றைக்கு தண்ணீரா திறந்து வைத்திருக்கிறோம் இதன் மூலம் சுப்பா பயிர் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட நான்கு வட்சும் ஹைக்டேருக்கு மேலாக பயிரிடப்படும் என எதிபார்க்கிறோம் அதமட்டுமல்லாமல் ஆற்குமாப் கிணறு மூலம் ஒரு வட்சம் ஹெக்டேர் குறுவை சாகுபடி செப்யப்பட்டுள்ளது அந்த குறுவையும் இந்த ஆண்டு இந்த தண்ணீரர் வைத்து பயன்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

களமழை மற்றும் நிலச்சிவினால் பாதிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் இயல்புநிலை முழுமையாக திரும்பியுள்ளதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சத்யகோபால் கூறியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

புதுக்கோட்டையில் உடல் உறுப்புதான விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஏழை மக்களுக்கு கட்டணம் இல்வாமல் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

திரநெல்வேலி மாவட்டத்திவிருந்து தென்காசியை தனி மாவட்டமாக பிரிப்பது குறித்த கருத்து கேட்புக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்று வருகிறது முதலில் மக்கள் பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் கோரப்பட்டன

ஒலிப்பிக் தகுதி ஆயத்த ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இன்று இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது டோக்கியோவில் நடைபெற்றஇப்போட்டியில் இந்தியாவின் குர்ஜித் இரண்டு கோல் அடித்தார்

பாட்டியாவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியின் நூறு மீட்டர் ஒட்டப்பிரிவில் இந்தியாவின் டுட்டிசந்த் தங்கப்பதக்கம் வென்றார்